கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளிக்காவிட்டால் கடும் நடவடிக்கைகளை எடுக்க நேரிடும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர்

நாடு முழுவதும் லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் வழக்குகளுக்கு சமரச தீர்வுகள் எட்டப்பட்டு வருகின்றன

எல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்றிரவு ஏழரை மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது

ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் கூடுதல் பரிசோதனைகள் மூலம் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை செயலர் டாக்டர்

இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நுண்கிருமிகள் சென்னையில் எவ்வாறு பரவுகிறது என்பதை அறிந்து தங்களை காத்துக் கொள்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார் முகக்கவசம் கட்டாயமாக அணிய வேண்டும் என்றும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க அதுவே தீர்வாகும் என்றும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அரசு தனியார் கல்லூரிகளில் கோவிட் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் சென்னை திருவல்லிக்கேணியிலுள்ள விக்டோரியா மாணவர் விடுதியில் தயாராகி வரும் கோவிட் கேர் மையத்தில் சிகிச்சை அளிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக கூறினார் லேசான மற்றும் அறிகுறி இல்லாதவர்களுக்கு இம்மையத்தில் சிகிச்சையளிக்கப்படும் என்றார்

பொதுமக்கள் உரிய ஒத்துழைப்பு அளிக்காவிட்டால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நிலைக்கு தள்ளப்படுவோம் என்றும் அவர் எச்சரித்தார்

தமிழகத்தில் தடுப்பூசிக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் முன்னதாக சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள விக்டோரியா கோவிட் கேர் மையத்தை அவர் ஆய்வு செய்தார்

பிரகாஷ் சென்னையில் காய்ச்சல் முகாம்கள் அதிக அளவில் நடத்தப்பட்டு வருவதாகவும் பொதுமக்களின் வசதிக்காக அவர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு அருகிலேயே இம்முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார் மேலும் வீடு வீடாக சென்று கோவிட் அறிகுறிகள் உள்ளதா என பரிசோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மமமமம கோவிட் தமிழகத்தில் கோவிட் தொற்று தடுப்பு முன்னெச்சரிக்கை கட்டுப்பாட்டு விதிமுறைகள் இன்று நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தனியார் நிறுவனங்கள் வணிக வளாகங்கள் உணவு விடுதிகள் தொழிற்சாலைகள் உள்ளிட்ட இடங்களில் கட்டாயமாக கிருமிநாசினியையும் உடல் வெப்பநிலை பரிசோதனையும் மேற்கொள்ளப்படுகிறது

அனைத்து நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகளை நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசு தெரிவித்துள்ளது பேருந்துகளில் நின்று செல்வதற்கான அனுமதி இன்று முதல் மறுக்கப்பட்டுள்ள நிலையில் பயணிகளின் வசதிக்காக கூடுதல் பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன

குமார் ஜெயந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக போதிய படுக்கை வசதிகள் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

பொன்னையா தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

நாராயணன் தெரிவித்துள்ளார்

தொற்றிலிருந்து மீள்பவர்களின் விகிதம் தொடர்ந்து குறைந்து வருவது குறிப்பிடத்தக்கது

ஹர்ஷ்வர்த்தன் வலியுறுத்தியுள்ளார்

மமமமம வானிலை வளிமண்டல மேலடுக்கு குழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென்தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது